நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அதிகரித்துள்ளது

எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை களைவதற்காக அறிவிக்கப்பட்ட சலுகைகள் அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

இதற்காக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் இதன்படி சேமிப்பு கிடங்குகளுக்கான கட்டணம் குளிர்பதன கிடங்குகளில் காய்கறிகள் மற்றும் பழங்களை பாதுனப்பதற்கான கட்டணம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் விளை பொருட்களை நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வியாபாரிகள் செலுத்தும் ஒரு சதவீத சந்தை கட்டணம் ஆகியவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த சலுகைகள் அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது

இந்த சட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஓராண்டும் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனர் தேனி மாவட்டம் போடியில் துணை முதலமைச்ச் திரு ஒ பள்ளீர்செல்வம் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாா் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அசைமச்சள் டாக்டர் விஜயபாஸ்கர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீா வழங்கினார் பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் டாக்டர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய அரசின் பல்துறை குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டனர்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது

இது தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர்